கிராமப்புற தூய்மைப் பணிகள் குறித்த நாடு தழுவிய விரிவான ஆய்வை மத்திய குடிநீர் மற்றும் துப்புரவு அமைச்சம் இன்று தொடங்கியுள்ளது நடப்பு நிதியாண்டுக்கான மூன்றாவது மாதம் இருமுறை கொள்கையை இன்று பிற்பகல் ரிச்வ் வங்கி அறிவிக்கவுள்ளது

ஆண்டு அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தியால் கையெழுதிடப்பட்ட அஸ்ஸாம் ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம்தான் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் தெரிவித்துள்ளா் தமிழ்நாட்டில் கோவையில் இன்று காலை நடந்த சாலை விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதவாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பர்மிங்காமில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் ஊரக சுகாதாரம் மற்றும் தூய்மைப் பணிகள் தொடர்பான விரிவான ஆய்வை மத்திய குடிநீர் மற்றம் துப்புரவு அமைச்சகம் இன்று தொடங்கியுள்ளது இம்மாத இறதிவரை இது நீடிக்கும் தூய்மைப்பணியில் எந்ததெந்த மாவட்டங்கள் எந்த அளவுக்கு சாதித்துள்ளன என்பது இந்த ஆய்வின் மூலம் பட்டியலிடப்படும் பிரதம் அறிவித்த தூய்மை திட்டத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ள கழிப்பறைகள் அவற்றின் பயன்பாடு ஆகியவற்றை அந்தந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களின் கருத்தறிந்து இந்த பட்டியல் தயாரிக்கப்படும் அடுத்த ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள் துய்மை பாரதம் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்த ஆய்வுப் பணி உதவும்

நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று தொடங்கும் இந்த ஆய்வுப் பணிகள் தூய்ஸம இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் என்றும் இதன்மூவம் கிடைக்கும் தகவல்களைக் கொண்டு இந்த இயக்கத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டுக்கான மூன்றாவது மாதம் இருமுறை கொள்கையை இன்று பிற்பகல் ரிசர்வ் வங்கி அறிவிக்கவுள்ளது ரிசா்வ் வங்கி கவா்னா் திரு உர்ஜித் படேல் தலைமையில் இது தொடர்பான நிதிக்குழுவின் மூன்று நாள் கூட்டம் கடந்த திங்கட்கிழமை மும்பையில் தொடங்கியது இதேபோன்று மூன்று நாட்கள் கூட்டத்தை நடத்தும் முறையை தொடர்வது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசா்வ் வங்கி தெரிவித்துள்ளது பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்குப் பின்னர் நாட்டில் மின்னனு பணப் பரிவர்த்தனை அதிகரித்துள்ளது என்று நித்தி ஆயோக் கூறியுள்ளது இது தொடர்பான வெளியிடப்பட்ட அறிக்கையில் டிஜிட்டல் முறையில் பரிவர்த்தனை செய்வது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு வட்சும் கோடி டாலர் அளவுக்கு அதிகிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது

இதன்மூலம் டிஜிட்டல் முறையில் பணம் கையாளும் தொழில்களுக்கு அளப்பறிய வாய்ப்பு கிட்டும் என்று நித்தி ஆயோக் முதன்மை ஆலோசகள் திரு ரத்தன் வட்டால் தெரிவித்துள்ளாா் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீடு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு காரணமாக இந்த பரிவர்த்தனை மேலும் உயரக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

நிதி ஆணையத்தின் தலைவர் திரு

சிங் ஆணையத்தின் உறுப்பினர்கள் திரு சக்தி காந்ததாஸ் திரு அனூப் சிங் திரு அசோக் லாகிரி திரு ரமேஷ் சந்த் ஆணையத்தின் செயலாளர் திரு அரவிந்த் மேத்தா ஆகியோர் ராஞ்சியில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களைச் சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்களையும் இந்த ஆணையத்தின் உறுப்பினர்கள் சந்திக்கின்றனர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சமூக பொருளாதார நிலை தொடர்பாக இந்தக் ஆணையம் ஆய்வு செய்யவுள்ளது தமிழ்நாட்டில் கோவையில் பெரியார் பேருந்து நிறுத்தம் அருகே இன்று ஏற்பட்ட சாலை விபத்தில் ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்

நாடாளுமன்றத்துக்கு வெளியே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊடுறுவல்காரர்களை கண்டுபிடித்து வெளியேற்றுவதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் என்று குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கையின் மீது மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தாபானா்ஜி சந்தேகம் எழுப்புவது அதன் நோக்கத்தையே சிதைப்பதாகும் என்றும் பொறுப்பற்ற கருத்து என்றும் அவர் குற்றம்சாட்டினார் காங்கிரஸ் கட்சியும் திரிணமூல் காங்கிரஸும் இந்த விஷயத்தில் நாட்டு மக்கள் பக்கம் நிற்கிறார்களா அல்லது ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்களை என்பதை தெளிவபடுத்த வேண்டுமென்றும் அவர் கேள்வி எழுப்பினார் அஸ்ஸாமில் வெளியிடப்பட்ட தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைவு பதிவேடு தொடா்பாக மாநிலங்களவையில் இன்று ஏற்பட்ட அமளியை அடுத்து கூட்டம் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா நேற்று பேசுகையில் முன்னாள் பிரதமர்கள் பற்றி குறிப்பிட்ட வார்த்தை மறைந்த ராஜீவ்காந்தியை களங்கப்படுத்துவதாக உள்ளது என்று காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆனந்த் சா்மா கூறி திரு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று வலிபுறுத்தினார் இதையடுத்து ஏற்பட்ட அமளியை அடுத்து மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவையை நண்பகல் வரை ஒத்திவைத்தாா்

உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை நான்கு மணிக்கு விக்டோரியா சா்வதேச விமான நிலையத்தில் இந்த விபத்து நடந்தது என்றும் காயமடைந்தவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் மெக்ஸிகோ போக்குவரத்து அமைச்சா் திரு ஜெராா்டோ கூறியிருக்கிறாா் இந்த ஆண்டு நடைபெறும் மத்திய ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான விண்ணப்ப நடைமுறைகள் இன்று தொடங்குகின்றன

இந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற யு ஜி சி இணையதள தேர்வு முடிவுகளும் மிகக்குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது

ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானில் உள்ள இந்தியத் துதரகம் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக அந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வரும் வெள்ளிக்கிழமை முதல் அவர்கள் தனித்தனி குழுக்களாக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த மீனவர்களை விடுவிக்க ஈரானில் உள்ள இந்திய தூதரகமும் தூதரக அதிகாரி திரு பண்டார் அபாஸும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த மாதம் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த முத்ரா திட்டம் தேனி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இங்குள்ள மகளிர் சுய உதவிக் குழுவினர் முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் பெற்று சிறுதொழில் மூலம் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சவால்விடும் வகையில் சிலர் தங்களது ஆதார் எண்களை இணையதளங்களில் வெளியிடுவதாக வந்த தகவலை அடுத்து அந்த ஆணையம் இவ்வாறு கூறியுள்ளது இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களில் தங்களது ஆதார் எண்ணையோ பிறரது ஆதார் எண்களையோ வெளியிடுவது சுட்டத்திற்குப் புறம்பானது என்று அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதவாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பர்மிங்காமில் இன்று தொடங்குகிறது

இப்போட்டி இங்கிலாந்து அணிக்கு அழயிரமாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது

ஆரம்பம் முதல் இறுதிவரை இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இதனால் இத்தாலி அணி கோல் எதுவும் போட இயலாமல் தோல்வியடைந்தது